நாந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று யோகா விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் ஆயூஷ் மற்றும் யோகா இரண்டுமே இந்திய மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இரண்டு தூண்களாக விளங்கி வருகின்றன என்றார் இயற்கை மருத்துவமே வாழ்க்கை முறை என்று மகாத்மா காந்தி கூறியதை பிரதமா் நினைவு கூர்ந்தார் ஆயூர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொன்றுதொட்டு சிறந்து விளங்கியதாக அவர் தெரிவித்தார் மக்கள் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டாா்

வங்கித் துறையில் மிகப் பெரிய சீர்திருத்தமாக பல்வேறு பொதுத்துறை வங்கிகள் இணைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து பொதுத்துறை வங்கிகள் நான்கு வங்கிகளாக இணைக்கப்படும் என்று தெரிவித்தார் பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் யுனைட்டெட் பேங்க் ஆப் இந்தியா ஒரியண்டல் பேங்க் ஆப் காமர்ஸ் ஆகியவை இணைக்கப்பட்டு இரண்டாவது பெரிய பொதுத்துறை வங்கியாக செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டார் கனரா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கியும் இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கியும் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் யூனியன் பேங்க் ஆப் இந்தியாவுடன் ஆந்திரா வங்கியும் கார்ப்பரேசன் வங்கியும் இணையும் என்று அவர் தெரிவித்தார்

பொதுத்துறை வங்கிகளை ஒன்றிணைப்பதால் ஊழியர்களின் பணிக்குழல் மேம்படும் என்றும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

நீள்வட்டப் பாதையை மாற்றியமைப்பதன் மூலம் நான்காவது முறையாக குறைக்கப்பட்டுள்ள விண்கலத்தின் வேகம் நாளை மீண்டும் குறைக்கப்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்

உள்கட்டமைப்பு வீட்டுவசதி மரபுகாரா எரிசக்தி போன்ற துறைகளில் இங்கிலாந்துடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக முதலமைச்சர் திரு

அரசுமுறைப் பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கியப் பிரமுகர்களிடையே உரையாற்றினார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மூலமாக ஒன்றரை கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும்

இதனைப் பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்தில் தொழில் தொடங்க இங்கிலாந்து தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் வாகனத் தொழில் ஐவுளித் துறை தோல் பொருட்கள் மற்றும் மின்னனு சாதனங்கள் உற்பத்தியில் தமிழகம் முன்னணி வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் மூன்று மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் வெண்ணந்தூர் ஒன்றியங்களில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பல செயல்திறன் அலைபேசிகளை வழங்கிப் பேசிய அவர் இதன்மூலம் அங்கன்வாடி பணியாளர்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று தெரிவித்தார்

மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கு நிர்வாகியை நியமிக்கக் கோரி தூக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

புகழேந்தி என்பவர் தாக்கல் செய்த இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு அப்துல் குத்துஸ் ஆகியோரைக் கொண்ட அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது

டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சிரியாவின் இட்லிப் பகுதியில் அரசுப் படைகள் இன்று முதல் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ளும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது கட்டுபடியான விலையில் போதிய எரிபொருள் விநியோகத்தை எண்ணெய் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார் நாட்டின் எல்லைப்புற கிராமங்களில் விவசாயத்திற்கான் வாய்ப்புகளை முன்னேற்றுவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ ஈடுபடப் போவதாக அதன் தலைவர் டாக்டர் ஜிகத்திஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் கார்கில் மாவட்ட மேம்பாட்டிற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உறுதியளித்துள்ளார் அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதி வடிவம் இன்று வெளியிடப்படுகிறது

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததால் இந்திய அணி முதலில் களமிறங்கியது